வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி தேசிய அளவிலான முதலாவது பொம்மை கண்காட்சியை காணொளி காட்சி மூலம் இன்று துவக்கி வைத்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்த வாக்குச்சாவடிகளின்

சுர்பீர் சிங் தெரிவித்துள்ளார்

போடப்பட்டிருப்பதாக சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் பேனர்கள் கட்அவுட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய அளவிலான முதலாவது பொம்மை கண்காட்சியை காணொளி காட்சி மூலம் இன்று துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் செய்யப்படும் பொம்மைகள் இயற்கையாகவும் சுற்றுச்சூழல் நண்பனாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் மனச் குழலுக்கு ஏற்ப பொம்மைகளை உருவாக்க வேண்டும் என்று தேசிய பொம்மை உற்பத்தியாளர்களை பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டார் இன்றைய கண்காட்சி ஒரு வர்த்தக ரீதியான நிகழ்ச்சி மட்டுமல்ல என்றும் மிகவும் புராதன விளையாட்டு கலாச்சாரங்களை ஒன்றிணைத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்துச் சமவெளி மற்றும் மொகஞ்சதாரோ காலகட்டத்தில் இருந்த பொம்மைகள் குறித்து ஏராளமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று இருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

அஜய் பல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்

பல்லா வலியுறுத்தியுள்ளார்

சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன இது குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பீர் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார்

மேலும் அவர்களுக்கு முகக் கவசம் சானிடைசர் கையுறைகள் வழங்கப்படும்

இவ்வாறு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பீர் சிங் கூறினார்

புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் நோய்க்கு பலியாகியுள்ளார்

புதுச்சேரி சட்டப்பேரவையில் சுகாதாரத் துறை அமைச்சராக இருந்து பதவியை ராஜினாமா செய்த திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு சுப்ரமணியன் தெரிவித்துள்ளார் ஏனாம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்பிக்கை வாக்கு கோரும் முன்பாக பதவியை ராஜினாமா செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் இன்று துவக்கியுள்ள பொம்மை கண்காட்சியில் புதுச்சேரியைச் சேர்ந்த திரு மோகன்தாஸ் என்பவரும் பங்கேற்றுள்ளார்

சக்தவேல் அறிவித்துள்ளார் இல்லாத பட்சத்தில் அவை அனைத்தும் அரசுத் துறையினரால் அகற்றப்பட்டு அதற்கான கொகை சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் என்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார்